எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தங்கமணி கூறியுள்ளார்

வேலுமணி தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வங்கிச் சேவை என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குப் பார்வை வெற்றிபெற்றுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார்

உட்பட்ட சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை தமிழக மக்களின் உணா்வை ஏற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கை குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்திய பிறகு இதனை தெரிவித்த அவர் அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கையை செயல்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கை தமிழகத்தில் எப்போதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் பல்வேறு கட்டங்களில் மும்மொழி கொள்கைக்கு முந்தைய அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்டும்போது அதனை களைய மாநில அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு திமுக பாமக உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து மாநில அரசு விரிவாக ஆய்வு செய்து சாதகமான அம்சங்களை ஏற்றுக் கொள்ளும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதனையடுத்து

தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ சரோஜா மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திருமணம் மற்றும் துக்க நிகழ்வுகளில் அதிக அளவில் மக்கள் கூடுவதால் நோய்த் தொற்று பரவுவது அதிகரித்திருப்பதாகவும் எனவே அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கை மற்றும் மாதந்தோறும் மின்கட்டண அளவீடு தொடர்பாக முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

நடப்பாண்டில் டெல்டா மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மூன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

மேட்டுர் அணை இந்த ஆண்டு உரிய நேரத்தில் திறக்கப்பட்டதும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதும் இந்த சாதனைக்கு காரணம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது குடும்ப நல வழக்குகளில் சட்டத்தின் அடிப்படையை மட்டும் பார்க்காமல் உளவியல் நோக்கில் இருதரப்பினரின் பிரச்சினையை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏபி சாஹி கேட்டுக் கொண்டுள்ளார் பெரம்பலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குடும்ப நல மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கான நீதிமன்றங்களை நேற்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் அடித்தட்டு மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் வகையில் நீதிமன்றங்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி ரவிச்சந்திர பாபு வன்கொடுமை மற்றும் குடும்பநலம் குறித்த வழக்குகளில் இருதரப்பினரும் சமாதானம் அடையும் வகையில் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் உதவியுடன் தயாரிக்கப்பட்டுள்ள ஆரம்பக் கல்வி மற்றும் நடுநிலைக் கல்விக்கான மாற்று பாடத் திட்ட அட்டவணையை மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார்

பள்ளிக்குச் சென்று பாடங்களை கற்றுக் கொள்ளும் முறையிலிருந்து சற்று விலகி வீடுகளிலேயே மாணவர்கள் படிப்பதால் கற்றல் திறனை மேலும் மேம்படுத்திக் கொள்ள இந்த புதிய அட்டவணை உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வங்கிச் சேவை என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குப் பார்வை வெற்றிடெற்றுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார்

கடைக்கோடியில் இருக்கும் சாமானியருக்கும் வங்கிச் சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

வருமான வரி செலுத்துவோர் பிழையின்றி எளிதாக கணக்குகளை தாக்கல் செய்வதற்குரிய புதிய நடைமுறை சோதனை அடிப்படையில் நாடுமுழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் திரு

கார்மாகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்யும்போது தேவைப்படும் அனைத்து தகவல்களையும் அதனை தாக்கல் செய்பவர்களுக்கு வழங்கப்பட்டு அவ்வப்போது பிழைகள் சரி செய்யப்படும் இதனால் அறிக்கை தாக்கல் செய்தபிறகு விசாரணைக்கு இடமில்லாத அளவிற்கு நடைமுறைகள் சரி செய்யப்படும் என்று அவர் கூறினார் மத்திய அரசின் மண்வள அட்டை திட்டத்தால் கரும்பு சாகுபடி அதிகரித்திருப்பதாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்துள்ளார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்துவரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கன்னியாகுமரியில் நேற்று மாலை முதல் கடல்சீற்றம் காணப்படுகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆப்கான் அதிபர் டாக்டர் அஸ்ரப் கனியுடன் இருதரப்பு உறவுகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொலைபேசியில் பேசினார்

ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு நடத்தினார் சேலம் சென்னை இடையேயான எட்டுவழி சாலைத் திட்டத்தை விவசாயிகளை பாதிக்காத வகையில் மாற்றுப்பதையில் நிறைவேற்ற வேண்டுமென்று சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி மக்களவை உறுப்பினா்கள் மாவட்ட ஆட்சியர் திரு ராமனை சந்தித்து மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளை மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி நேற்று நேரில் ஆய்வு செய்தார்

இந்தப் போட்டிக்கான போதிய பயிற்சியை இந்திய அணியினரால் மேற்கொள்ள முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஸ்குவாஷ் விளையாட்டு சம்மேளன செயலாளர் திரு சைரஸ் பொன்ச்சா தெரிவித்துள்ளார் தாமஸ் கோப்பை மற்றும் உபேர் கோப்பை பேட்மின்டன் சாம்பியன் போட்டிக்கான அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

குரூப் சி பிரிவில் போட்டிகளை நடத்தும் டென்மார்க்குடன் இந்தியா இடம்பெற்றுள்ளது இந்த அணியில் இடம்பெற்றுள்ள மற்ற இரண்டு நாடுகள் ஜெர்மனியும் அல்ஜீரியாவும் ஆகும் மகளிருக்கான உபேர் கோப்பை பேட்மின்டன் போட்டியின் குரூப் டி பிரிவில் சீனா ஃபிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் அணிகளுடன் இந்தியா இடம்பெற்றுள்ளது